நாளை முதல் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

உதயகுமார் கூறியுள்ளார்

ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் கோவா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது

பாலச்சந்திரன் கூறியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள காணொளிப் பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார்

உதயகுமார் தெரிவித்துள்ளார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இ பாஸ் இன்றி பயணங்களை மேற்கொள்ளவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றிபெறும் என்று அக்கட்சியின் நிர்வாகிகளில் ஒருவரும் சுட்டப்பேரவை துணைத் தலைவருமான திரு பொள்ளாச்சி ஜெயராமன் கூறியுள்ளார் இன்று பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிறபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக அஇஅதிமுக இருக்கும் என்று குறிப்பிட்டார் அஇஅதிமுக அரசு நிறைவேற்றிய திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்திருப்பதாக திரு பொள்ளாச்சி ஜெயராமன் கூறினார்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 இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் மக்களவைத் தேர்தலைப்போல் சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக வெற்றிபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இன்று மாநிலம் முழுவதும் நடைபெற்றது வாக்குச் சாவடி மையங்களில் நடைபெற்ற இந்த முகாமில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன ஏராளமானோர் ஆர்வத்துடன் விண்ணப்பித்தாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்று அவர் பேசினார் இந்த நோய்த் தொற்றுக்னான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும்வரை அரசின் நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியின்போது பொதுமக்களுக்கு முகக்கவசங்களையும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வழங்கினார்

குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்குவது ஏழை மக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரபிரதேசத்தில் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தை னணொளி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்துஅவர் பேசினார்

பாதுகாப்பற்ற குடிநீரால் ஏற்படும் நோய்களை தவிர்ப்பதற்கு இது உதவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களையும் பிரதமர் பட்டியலிட்டார்

நரேந்திர மோடி வலியுறுத்தினார் நாட்டில் உள்ள அனைத்து குடியிருப்புகளுக்கும் அடுத்த நாள்காண்டுகளுக்குள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு பெறுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக புதுமையான தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படவுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

லடாக்கில் நிகழ்ந்த எதிர்பாராத வாகன விபத்தில் உயிரிழந்த ரானுவ வீரர் நாயக் கருப்பசாமியின் உடல் விமானம் மூலம் இன்று மதுரை கொண்டு செல்லப்பட்டது விமான நிலையத்தில் ஆட்சியர் திரு அன்பழகன் மற்றும் உயரதினரிகள் ராணுவ வீரரின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஜெயசீலன் கூறியுள்ளார்

அடுத்த ஆண்டுக்கான ஆஸ்திரேலிய ஒப்பன் டென்னிஸ் போட்டிக்கான தேதி இரண்டு வாரத்திற்குள் தெரிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது